பாதிக்கப்பட்டுள்ளனர் எல்லைப் பிரச்சினை தொடர்பாக இந்திய சீன ராணுவ உயரதிகாரிகள் நிலையிலான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வாயிலாக இன்று மாலை உரையாற்றுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் கடந்த மூன்று மாதங்களாக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் கூறினார்

இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பின் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசியும் குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பும் மாதந்தோறும் இலவசமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பாராட்டுதலுக்கு உரியவர்கள் விவசாயிகளும் வரி செலுத்துவோரும் ஆவார்கள் என்றும் பிரதமர் கூறினார் இதன் காரணமாக விவசாயிகளுக்கும் வரி செலுத்துவோருக்கும் தாம் பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் பருவமழைக் காலத்தில் விவசாய துறையில் மட்டும்தான் கூடுதல் பணிகள் இருக்கும் என்றும் பிற துறைகளில் சற்று மந்த நிலையே காணப்படும் என்றும் அவர் கூறினார் வரும் மாதங்களில் வரவுள்ள பண்டிகைகளையும் பிரதமர் பட்டியலிட்டார் இந்த காலக்கட்டத்தில் தேவைகளும் செலவினங்களும் வருவதை கருத்தில் கொண்டுதான் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஊரடங்கை குறித்த நேரத்தில் அமல்படுதியதும் மத்திய அரசு மேற்கொண்ட இதர நடவடிக்கையுமே இதற்குக் காரணம் என்று கூறினார் இநத நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகளை பிரதமா் முதல் அனைவரும் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

வரும் காலங்களில் தேவையான அளைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

உள்ளூர் பொருட்களை வாங்குவதற்கு குரல் கொடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முக கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை அனைவரும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் எந்த ஒரு கவனக்குறைவுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை காரணமாக சளி காய்ச்சல் ஆகியவை அதிகரிக்கும் என்பதால் உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டாா்

தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதளை அளைருக்கும் வழங்குவதற்குத் தேவையாள தொழில்நுட்பங்களை உருவாக்குமாறும் பிரதம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ச்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் தடுப்பு மருந்தை கண்டறிவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் புனேயில் உள்ள தேசிய நுண் உயிரியல் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த மருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த தடுப்பு மருந்து மனிதர்களுக்கு செலுத்தி ஆய்வு செய்யும் பணி அடுத்த மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரையிலான சமத்துவக் கல்வி கிடைப்பதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று எதிர்கால கல்விமுறை குறித்த புத்தகம் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை வழங்கி வருவதாகக் குறிப்பிட்டார் அதேநேரத்தில் தொழில்நுட்ப இடைவெளி அதிக அளவில் இருப்பதாகவும் அதளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த தொழில்நட்பங்கள் குறைந்த செலவில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் இதற்கு தனியாா் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் எல்லைப் பிரச்சினை தொடர்பாக இந்திய சீன ரானுவ உயரதிகாரிகள் நிலையிலான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

கிழக்கு வடாக் பகுதியில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு நாட்டு ரானுவ அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐ நா பாதுகாப்புக் குழுவில் இந்தியா உறுப்பினராவதற்கு ஆதரவு அளித்த பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு திரு ஜெய்சங்கா் நன்றி தெரிவித்துக் கொண்டாா்